இனி விரிவான செய்திகள்

அவரை மத்திய சுப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்ச் திரு மன்கக் மான்டவியா விமான நிலையத்தில் வரவேற்றார் போர்ச்சுகல் அதிபருடன் அந்நாட்டின் வெளியுறவுத்துறை இணையமைச்சா் மற்றும் உயர் அதிகாரிகள் குழுவும் இந்தியா வந்துள்ளது குடியரசுத்தலைவர் மாளிகையில் போர்ச்சுகல் அதிபருக்கு இன்று பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்படுகிறது அதைத்தொடர்ந்து மகாத்மா காந்தியின் நினைவு இடத்தில் அவர் அஞ்சலி செலுத்தவுள்ளார் பின்னர் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்திக்கும் போர்ச்சுகல் அதிபர் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்துகிறார் குடியரசுத்தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவா் திரு வெங்கப்யா நாயுடு உள்ளிட்டோரையும் அவர் சந்தித்து பேசவுள்ளார் தில்லி சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குடியுரிமை திருத்த சட்டத்தின் மீதான மக்களின் தீர்ப்பு அல்ல என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் புதுதில்லியில் தனியார் தொலைக்காட்சி ஒன்று ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் நேற்று கலந்து கொண்டு பேசிய அவர் தேர்தல் பிரசாரத்தின் போது கட்சியின் சார்பில் சர்சைக்குரிய வகையில் எந்த கருத்தும் தெரிவிக்கப்படவில்லை என்றார் அவ்வாறு சில் கூறியது கட்சியின் கருத்து அல்ல என்றும் அவா் தெரிவித்தாா் தேர்தல் வெற்றிக்காக மட்டுமே பி ஜே பி செயலாற்றவில்லை என்று கூறிய அவர் கட்சியின் கொள்கைகளை அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலும் சென்றடைய செய்வதே கட்சியின் நோக்கம் என்றாா் தில்லி சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் வழங்கியுள்ள தீர்ப்பை பி ஜே பி ஏற்றுக் கொள்வதாகவும் அவர் கூறினார் இந்தியாவில் உள்ள எந்தவொரு இஸ்லாமியரின் குடியரிமையையும் பறிக்கும் வகையிலான பிரிவு எதுவும் குடியுரிமை திருத்த சட்டத்தில் இல்லை என்று திரு அமித்ஷா தெரிவித்தார் குடியுரிமை திருத்த சட்டத்தின் நன்மைகள் குறித்து விவாதிக்கப்பட வேண்டியது அவசியம் என்று கூறிய அவர் ஆனால் எதிர்க்கட்சிகள் அதற்கு தயாராக இல்லை என்று குற்றம் சாட்டினார் மதத்தின் பெயரால் யார் மீதம் மத்திய அரசு பாகுபாடு காட்டவில்லை என்று அவர் உறுதிபட கூறினார்

அமைதியான முறையில் தங்களது கருத்துக்களை தெரிவித்து போராட்டம் நடத்த அனைவருக்கும் உரிமை உள்ளது என்று அமைச்சர் கூறினார் ஆனால் வன்முறையை நியாயப்படுத்த முடியாது என்றும் பொதுச்சொத்துகளுக்கு கேதம் விளைவிப்பதை ஏற்கமுடியாது எனவும் தெரிவித்தார் ஷாகீன் பாக் பகுதியில் நடத்தப்பட்ட போராட்டங்கள் ஜனநாயக ரீதியிலானவை அல்ல என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறினார் கொல்கத்தாவின் கிழக்கு மேற்கு மெட்ரோ ரயில் திட்டத்தின் முதற்கட்ட சேவையை ரயில்வே அமைச்சர் திரு பியூஸ் கோயல் நேற்று தொடங்கி வைத்தார் ஐந்து புள்ளி எட்டு கிலோ மீட்டர் நீளத்திலான இந்த திட்டத்தின் பயணிகள் போக்குவரத்து இன்று முதல் தொடங்குகிறது

இந்த பணி நிறைவடந்தால் கொல்கதாவும் ஹவுராவும் மெட்ரோ ரயில் சேவை மூலம் இணைக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார்

நாடு முழுவதும் இயற்கை விவசாயத்தை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை அரசு எடுத்துவருவதாகவும் அவர் தெரிவித்தார்

ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகள் ஆகியோரையும் அவர்கள் சந்தித்து பேசினர் பூநீநகரில் வணிகர்கள் தொழில்முனைவோர் உள்ளிட்டோரையும் அந்த குழுவினர் சந்தித்தனர் வர்த்தகம் கற்றுலா உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து மக்களுடன் அந்த துதுக்குழுவினா ஆலோசனை நடத்தினர் ஜெர்மனி கனடா பிரான்ஸ் நியூசிலாந்து மெக்சிகோ இத்தாலி ஆப்காளிஸ்தான் ஆஸ்திரியா உஸ்பெஸ்கிஸ்தான் போலந்து மற்றும் ஐரோப்பிய யூளியனைச் சேர்ந்த நாடுகளின் பிரதிநிதிகள் இந்த குழுவில் இடம்பெற்றிருந்தனர் கொரோனோ வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்த இந்தியா நல்லெண்ண அடிப்படையில் சீனாவுக்கு மருத்துவ உபகரணங்கள் உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை வழங்கி வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சா் திரு ஹா்ஷ்வா்தன் கூறியுள்ளாா் புதுதில்லியில் நேற்று கெய்தியாளர்களிடம் பேசிய அவர் ரத்த மாதிரி பரிசோதனையில் மாலத்தீவுகள் பூடான் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கும் இந்தியா உதவி வருவதாக தெரிவித்தாா் கொரோனா வைரஸ் பாதிப்பால் ஏற்பட்டுள்ள நிலைமையை கருத்தில் கொண்டு எல்லை பகுதிகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் விமான நிலையங்களில் கடுமையாள பரிசோதளை நடைமுறைகள் பின்பற்றப்படுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் பிரதமரும் சும்பந்தப்பட்ட அமைச்சர்களும் நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக அவர் தெரிவித்தார் கொரோனா தொற்றை தடுக்க உரிய வழிமுறைகளை பின்பற்றுமாறு அனைத்து மாநில அரக்களும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சா் திரு ஹா்ஷ்வா்தன் கூறினாா் முன்னதாக கொரோனா வைரஸ் தொற்றை தடுப்பது குறித்து உயா்நிலை மத்திய அமைச்ச்கள் நிலையிலான குழு கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது ககாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷவர்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு ஜெய்சங்கள் திரு ஹர்தீப் சிங் பூரி திரு நித்யானந்தா ராய் திரு மன்சுக் மாண்டவியா திரு அஸ்வினிகுமார் சௌபே ஆகியோர் கலந்து கொண்டனர்

கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள சீனாவின் ஊகான் பகுதியில் சிக்கித்தவித்த இந்தியர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்ட ஏர் இந்தியா ஊழியர்கள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளின் பணிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் அந்த குழுவில் இடம்பெற்ற அனைவருக்கும் பாராட்டு கடிதம் ஒன்றை பிரதமர் எழுதியுள்ளார்

ஜப்பான் கடல்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள கப்பலில் கொரேனா தொற்று ஏற்பட்டுள்ள இரண்டு இந்தியர்களின் உடல்நிலை சீராக உள்ளது என்று அஅந்நாட்டில் உள்ள இந்திய துதரகம் தெரிவித்துள்ளது அவர்கள் இருவரும் தனிமைப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு உரிய மருத்துவ வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாக தூதரகம் கூறியுள்ளது அடுத்த சில நாட்களில் அவர்களுக்கு மீண்டும் முழு அளவில் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

சர்வதேச சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப உள்நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விற்பனை விலை நிர்ணயிக்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது

மானியம் உயர்த்தப்பட்டுள்ளதால் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வு நுகர்வோரை பாதிக்காது என்பது குறிப்பிடத்தக்கது

துணை முதலமைச்சரும் நிதி அமைச்சருமான திரு ஒ பள்ளீர்செல்வம் இன்று காலை பத்து மணிக்கு பட்ஜெட்டை தாக்கல் செய்து உரையாற்றுகிறார் பின்னா் சட்டப்பேரவையின் அலுவல் ஆய்வுக்குழு கூடி பட்ஜெட் கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து ஆய்வு செய்யும் பிரபல குற்றச்சூழல் விஞ்ஞானி திருஆர் கே பச்சோரி நேற்று புதுதில்லியில் காலமானார்

பத்மவிபூஷன் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளையும் அவர் பெற்றுள்ளார்

பச்சோரி தலைமை வகித்த

அவரது மறைவுக்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர்